எஞ்சியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

இதற்காக கோவை அருகே சூலூரிலிருந்து ஹெலிகாப்டர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

இவர்கள் ஜி பி எஸ் மற்றும் சேட்வைட் போன் மூலம் தொடர்பில் இருப்பார்கள் என்று அமைச்சர் தெரிவித்தார் அதிரடிப்படை வீரர்கள் தற்போது பாதிக்கப்பட்ட பகுதியை சென்றடைந்தாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காட்டுத்தீயில் சிக்கியவர்களை மீட்பதற்கு மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று தே மு தி க தலைவர் திரு விஜயகாந்த் வலியுறுத்தி உள்ளார்

தமிழகத்தில் சாலைகளை நவீனப்படுத்த மத்திய அரசு ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார்

உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளையும் திரு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார் நாகை மாவட்டம் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் புதிய மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார்

தமிழக சட்டப்பேரவையின் செயலாளராக சீனிவாசன் நெறிமுறைகளை மீறி திரு செயல் நியமிக்கப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் இத்தொடர்பாக நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நியமனத்திற்கு மாநில ஆளுநர் எவ்வாறு ஒப்புதல் அளித்தார் என்பது வியப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நியமனத்தில் செய்யப்பட்ட நெறிமுறை மீறல்களை பட்டியலிட்டுள்ள அவர் இதனை கருத்தில் கொண்டு அவரது நியமனத்தை மாநில ஆளுநர் தாமாகவே முன்வந்து ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய கடல் பகுதியியில் உருவாகி உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்காரணமாக தென் தமிழக கடலோர மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லவேண்டாம் என்று அந்த மையத்தின் இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார்

நாளை பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரபிரதேச மாநிலம் மிர்ஸாபூரில் சூரிய மின் உற்பத்தி பிரிவிளை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மெக்ரானும் இன்று தொடங்கி வைக்கின்றனர் தொடர்ந்து வாரணாசியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் இதனை பங்கேற்கின்றனர் இந்தியாவில் பெரிய அளவில் முதலீடு செய்ய பிரான்ஸ் விருப்பம் தெரிவித்துள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில் துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு கூறியுள்ளார் நேற்று அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்மூலம் புதிய தொழில்நுட்பமும் வேலை வாய்ப்பும் உருவாகும் என்றும் தெரிவித்தார் இருநாடுகளுக்கு இடையே ஒரு வட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார் நாடாளுமன்றம் மற்றும் சுட்டப்பேரவை நடவடிக்கைகள் சுமுகமாக நடைபெறுவதை உறுப்பினர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டிருக்கிறார் தில்லியில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற தேசிய அளவிவான மக்கள் பிரதிநிதிகள் மாநாட்டில் நேற்று அவர் நிறைவுரையாற்றினார் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதில் மக்கள் பிரதிநிதிகளின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது என்று அவர் கூறினார் நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் பனியாற்ற வேண்டும் என்று திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார் போதை மருந்து கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படவேண்டியதன் அவசியத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப வலியுறுத்தி உள்ளார் அணுஆயுதங்களை கைவிடுவது தொடர்பாக வடகொரியாவுடன் நடத்தவுள்ள பேச்சுக்களில் அந்நாட்டிற்கு எவ்வித சலுகையும் அளிக்கப்படாது என்று அமெரிக்கா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது

கொழும்பில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி இன்று வதோதராவில் நடைபெறுகிறது

தென்கொரியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கிப்போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது

இருஅணிகளும் தலா ஒரு கோல் போட்டன ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா மூன்றுக்கு ஒன்று ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியது